நிலையில் தமது அரசுதான் காந்திய வழியில் செயல்பட்டு வந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது தோல்விகளை மறைக்க தேசிய பாதுகாப்பை பயன்படுத்தவதாகக் குற்றம் சாட்டி காங்கிரஸ் செயற்குழுக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுவையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளைக் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வாகனங்களை திரும்ப ஒப்படைத்துள்ளனர்

இதுகுறித்து இன்று பிரதமர் தமது வலைப்பூவில் வெளியிட்டுள்ள கட்டுரையில் தண்டி யாத்திரைக்கான ஏற்பாடுகளில் முக்கிய பங்கு வகித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் பட்டேலுக்கு மிகவும் பயந்த பிரிட்டீசார் யாத்திரைக்கு முன்பாகவே அவரை கைது செய்த போதிலும் யாத்திரையை தடுக்க முடியவில்லை என்றும் கூறினார் ஏழைகளைப் பற்றி அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்பதும் அளவுக்கு அதிகமாக செல்வம் குவிக்க கூடாது என்பதுமே காந்தியின் கொள்கைகளாக இருந்த நிலையில் காங்கிரஸ் அதைப்பற்றி கவலைப்படவில்லை என்றும் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிப்பதே காந்திய வழிஜனநாயகம் என்பதை காங்கிரசார் மறந்து விட்டு வாரிசு அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார்

காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார வியூகம் மற்றும் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிப் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா வாத்ரா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது தோல்விகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக தேசிய பாதுகாப்பை நேர்மையற்ற முறையில் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவின் எதிரிகளால் தீட்டப்படும் சதி திட்டங்களை முறியடிக்க நாடு ஒன்றுபட்டு நிற்பதாகவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டது நாட்டில் பெண்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தினர் உட்பட பல்வேறு பிரிவினரிடையே தற்போது பாதுகாப்பற்ற அச்சமான கழல் நிலவுவதாகவும்ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் இதர பிற்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் சாசன மற்றும் பாதுகாப்புகள் மீது வேண்டுமென்றே தாக்குதல் இதர நடத்தப்படுவதாகவும் இத்தீர்மானம் குற்றம் சாட்டியது செயற்குழு கூட்டத்தைத் தொடர்ந்து நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பேசுகையில் மக்களவை தேர்தலில் வெறுப்பு வாதம் தோற்று உண்மை வெல்லும் என்றார்

புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருந்த மசூத் அசாரை முன்பு பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தது யார் என வினவிய அவர் மசூத் அசார் சிறப்பு விமானம் மூலம் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உடன் சென்றதாகவும் கூறினார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிப் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக திருமதி பிரியங்கா வாத்ரா இந்தப் பொதுக் கூட்டத்தில் பேசுகையில் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புக்களை உருவாக்குவதாக மோடி அரசு கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று என வினவினார்

நகரின் பல இடங்களில் பேனர்கள் விளம்பரத் தட்டிகள் மற்றும் சுவரொட்டிகளை அகற்றி சுவர் விளம்பரங்களை அழிக்கும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டனர் தவளக்குப்பம் மற்றும் இடையார்பாளையத்தில் சில பட்டாசு உற்பத்தி கூடங்கள் சீல் வைத்து மூடப்பட்டன

கந்தவேலு இந்திய தேர்தல் ஆணையம் சி விஜில் என்ற புதிய செயலியை உருவாக்கி உள்ளது இச்செயலி மூலம் பொது மக்கள் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் மற்றம் தேர்தல் செலவின விதி மீறல்கள் குறித்த செய்திகள் புகைப்படங்கள் மற்றும் காணொலிக் காட்சிகளை புகாராக தெரிவிக்கலாம் என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு கந்தவேலு தெரிவித்துள்ளார் பணம் பரிசுப் பொருட்கள் டோக்கன் மதுபானங்கள் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை வாக்களார்களுக்கு கொடுப்பது அனுமதி இல்லாமல் விளம்பரம் செய்வது கட்டணச் செய்திகள் மற்றும் பொய் செய்திகளை வெளியிடுவது அனுமதிக்கப்படாத ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை வைத்திருப்பது அச்சுறுத்தவது அனுமதியின்றி ஒலிபெருக்கியை பயன்படுத்துவது இலவச வாகன வசதி செய்து தருவது அனுமதி பெறாமல் கூட்டங்கள் அல்லது பேரணிகளை நடத்துவது இனவாத வெறுப்பு பேச்சு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என்றும் அவர் கூறி உள்ளார்

மதுபானம் புதுச்சேரியில் இயங்கி வரும் மது பானக் கடை உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் இன்று நடைபெற்றது

தேர்தல் நடத்தை விதிகளை மீறி மது விற்பனை செய்தால் பார் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது

சோதனை மக்களவை தேர்தலை முன்னிட்டு இன்று புதுவையில் ஆன் லைன் உணவு நிறுவனங்களின் டெலிவரி ஊழியர்கள் கொண்டு செல்லும் பைகளை போலீசார் சோதனை இட்டனர் மிஷன் வீதியில் இந்த சோதனை நடைபெற்றது புதுவையில் ஆன் லைன் உணவு டெலிவரி சேவை அதிகரித்துள்ள நிலையில் இத்தகைய சோதனை அவசியமாகி உள்ளது கோரிக்கை புதுவையில் இருந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சிவா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிநாராயணன் ஆகியோர் தலைமையில் புதுடெல்லி சென்றுள்ள சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் சிபிஎம் மாநிலக்குழு உறுப்பினர் திரு முருகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் திரு தேவ பொழிலன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் இன்று சிபிஐ தேசிய செயலர் திரு டி ராஜா திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் திரு திருச்சி சிவா திரு டிகேஎஸ் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராவை சந்தித்து புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலுவை மாற்றக்கோரி மனு அளித்தனர்

பொள்ளாச்சி பொள்ளாச்சி தொடர் பாலியல் தாக்குதல் மற்றும் மிரட்டல் வழக்கு சிபி சிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு காவல்துறை தலைவர் திரு டிகே ராஜேந்திரன் இன்று இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு உட்பட கைது செய்யப்பட்ட நால்வர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டுள்ளது பொள்ளாச்சியில் பல பெண்கள் பாலியல் தாக்குதல் மற்றும் மிரட்டலுக்கு ஆளாக்கப்பட்டதை திமுக தலைவர் திரு முக ஸ்டாவின் பாமக தலைவர் திரு ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டித்துள்ளனர்